குரு தேஜ்பகதூரின் அன்பு உலகில் உள்ள அனைவரையும் கவர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நாட்டின் முதலாவது அதிவேக காற்று பரிசோதளை சுரங்க மையத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஐதராபாதில் நேற்று தொடங்கி வைத்தார்

சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை இருபதாயிரத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் இந்த ஆயுத பரிசோதனை அமைப்பு உருவாக்கப் பட்டுள்ளது ஒரு மீட்டர் விட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அதிவேக காற்று பரிசோதனை அமைப்பில் வெட்பநிலை மற்றும் காற்றின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தி ஏவுகணைகளை செயல்பாடுகளை பரிசோதிக்க இயலும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் மட்டுமே உள்ள இந்த அதிவேக பரிசோதளை வசதி தற்போது இந்தியாவிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது முற்றிலும் உள்நாட்டு பங்களிப்புடன் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து இந்த அமைப்பு உருவாக்கப் பட்டுள்ளது இரண்டு நாள் கற்றப்பயணமாக ஐதராபாத் சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருராஜ்நாத் சிங் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஏவுகணை வளாகத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் இந்தியா வலுவாள ரானுவ சக்தியாக உருவெடுக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விஞ்ஞானிகளை அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

நேற்று மித்னாபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக கூறினார்

எத்தனால் உற்பத்தியை பெருமளவுக்கு மேற்கொள்வது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும் என மத்திய சாவைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைத் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் நாட்டில் அதிக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யும் மாநிவங்களில் ஒன்றான கர்நாடகா இதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் ஏற்கனவே கரும்பு மற்றும் நெல் விளைக்கல் அதிகரித்து சர்க்கரை மற்றும் அரிசி கையிருப்பு அதிகம் உள்ள நிலையில் உபரியாகக் கிடைக்கும் கரும்பிலிருந்து தயாரிக்கப்படும் எத்தனாலை மாற்று எரிபொருளாகப் பயன்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதோடு மட்டுமன்றி நாட்டின் எரிபொருள் தேவைகளை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்ய வழிவகுக்கும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள தமிழகம் கேரளா மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அடுத்த ஆறு மாதங்களுக்குள் பணி ஓய்வு பெற உள்ள அதிகாரிகளை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தக் கூடாது என சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ள ஆலோசனைக் கடிதத்தில் தேர்தல் பணியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடைய அதிகாரிகளை அவர்களது சொந்த மாவட்டத்தில் பணியில் ஈடுபடுத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த காலத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட போது முறைகேடுகளில் ஈடுபட்டு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு உட்பட்ட அதிகாரிகள் மற்றும் கவனக்குறைவாக பணியாற்றும் அதிகாரிகளையும் தேர்தல் பணியில் அமர்த்த வேண்டாம் என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலின்போது தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்பேரில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாறுதல் கொள்கையிலிருந்து விலக்களிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் எளிமையாக தொழில் நடத்துவதற்கான மறு சீரமைப்பு நடவடிக்கைகள் சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இதன்காரணமாக தமிழ்நாடு

இம்மாநிலங்களில் தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் எளிமையாக்கப் பட்டுள்ளதால் மாநில பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் என நிதித்துறை கூறியுள்ளது

இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் நாடு முழுவதும் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கையில் நாற்பது சதவீதம் மகாராஷ்ட்ரா மற்றும் கேரளாவில் சிகிச்சை பெறுவோர் என கூறியுள்ளார்

ஒட்டுமொத்த பாதிப்பில் இது ஒன்று புள்ளி நான்கு ஐந்த சதவீதம் மட்டுமே ஆகும் மொத்த பாதிப்பில் தற்போது மூன்று வட்சத்து ஐந்தாயிரம் பேர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது ஒட்டுமொத்த பாதிப்பில் மூன்று புள்ளி பூஜ்யம் நான்கு சதவீதம் ஆகும்

தடுப்பூசி தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளித்துள்ள மத்திய ககாதாரத்துறை ஏற்கனவே தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்களும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்றும் கூழியுள்ளது இந்த தடுப்பூசி கோவிட் தொற்றைத் தடுக்க தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் என்றும் தெரிவித்துள்ளது

தமிழ்நாடு

தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சங்கச்சாவடிகளில் நீண்டநேரம் காத்திருப்பதைத் தவிர்க்க பாஸ்டேக் நடைமுறை பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று மத்திய சாலைப் போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு சஞ்சீன் ரஞ்சன் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பயன்படுத்துவதற்கு எளிதான புதுப்பிக்கத்தக்க பாஸ்டேக் குகளைப் பயன்படுத்துவதால் கங்கச்சாவடிகளில் ஏற்படும் நெரிசல் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்

ஊழல் தடுப்பு சுட்டத்தின்கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரே அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர் என்ற சாதனையை அர்ஜெண்டினாவைச் சேர்ந்த நட்சுத்திர கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சமன் செய்துள்ளார்

இந்நிலையில் பார்சிலோனா அணிக்காக விளையாடி வரும் மெஸ்ஸி வெலன்சியா அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்ததன் மூலம் அந்த சாதனையை சமன் செய்தார்

ஐஎஸ்எல் காவ்பந்துப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றது